இதனை அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிப்பரப்பாகும் இந்நிகழ்ச்சியை தர்தஷன் தொலைக்காட்சி அகில இந்திய வானொலியின் செய்தி பிரிவை சேர்ந்த இணையதளம் மற்றும் யூ டியூப் உள்ளிட்ட அலைவரிசையிலும் ஒலிப்பரப்பு செய்யப்படுகிறது பிரதமரின் இந்த உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் ஒலிப்பரப்பாகும்

தலைநகர் தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் அரசுடன் பேச்சு நடத்த முன்வரவேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார்

விவசாயிகள் எழுப்பும் எந்தவொரு கோரிக்கைக்கும் பேச்சுக்கள் மூலம் தீர்வு காண அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் உள்ளூரில் தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கி பயன்படுத்தும் பழக்கத்தை நாட்டு மக்கள் பின்பற்றினால்தான் சுயசார்பு பொருளாதாரத்தின் நோக்கங்கள் நிறைவேறும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் கருத்தரங்கம் ஒன்றில் காணொலி காட்சி வாயிவாக உரையாற்றிய அவர் உயர் தொழில்நுட்ப தயாரிப்புகளில் முன்னணியில் உள்ள நாடுகளுடன் வரியில்வா வர்த்தக ஒப்பந்தத்திற்கு இந்தியா முன்னுரிமை அளிப்பதாக தெரிவித்தார் உலகம் முழுவதும் கிடைத்துள்ள அனுபவங்களை கருத்தில் கொண்டு மிகச்சிறந்த தொழில்நுட்பத்தை இந்தியர்களுக்கு அளிக்க அரசு விரும்புகிறது என்றும் அவர் கூறினார் சுயசார்பு பொருளாதாரத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதில் தொழில்நட்பங்கள் முக்கிய பங்காற்ற முடியும் என்றும் அவர் தெரிவித்தார்

பெருந்திரளான மக்கள் இந்த தேர்தலில் வாக்களித்தனர்

அந்நாட்டில் இரண்டு நாட்கள் மேற்கொண்ட முடித்துக்கொண்ட பின்னர் டுவிட்டர் செய்தியில் இதனை அவர் தெரிவித்துள்ளார் செஸல்ஸ் அதிபருடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு வளர்ச்சித்திட்டங்கள் மற்றும் நீண்ட காலம் இருநாடுகளின் மக்களுக்கு இடையில் உள்ள தொடர்பு ஆகியவை குறித்து தாம் விவாதித்ததாகவும் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் இந்திய வம்சாவழியைச் சேர்ந்த செஸல்ஸ் அதிபருக்கு பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

செஸல்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சரையும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் கலாச்சாரம் வர்த்தகம் சுற்றுவா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைத்து செயல்படுவது தொடர்பாக பேச்சுக்கள் நடத்தினார் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் சிவசேனா கட்சிகளை உள்ளடக்கிய மகாவிகாஸ் அகாடி அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வியடைந்து விட்டதாக அம்மாநில முன்னாள் முதலமைச்சரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான திரு தேவந்திர ஃபட்னாவிஸ் கூறியுள்ளார் மும்பையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்ரே தலைமையிலான அரசு மாநிலத்தில் ஒட்டுமொத்த வளர்ச்சியை ஏற்படுத்துவதிலும் தோல்வியடைந்து விட்டதாக தெரிவித்தார் அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிக்கும் எதிர்க்கட்சிகளை ஒடுக்க நினைப்பதாகவும் மாநில அரசு மீது அவர் குற்றம் சாட்டினார் ஊடகவியவாளர் திரு அர்ணப் கோஸ்வாமி மீதான அதீத நடவடிக்கைகள் தொடர்பாக மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்ததையும் திரைப்பட நடிகை கங்கணா ரணாவத்துக்கு எதிராக அரசு நிர்வாகம் நடந்து கொண்ட முறையை மும்பை உயர்நீதி மன்றம் கடிந்து கொண்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

இந்தியாவிலேயே இதுபோன்ற சிறப்பு பிரிவு தொடங்கப்படுவது தமிழகத்தில்தான் என்றும் அவர் தெரிவித்தார்

வரவிருக்கும் நாட்கள் குளிர்காலம் என்பதாலும் பண்டிகை காலமும் இருப்பதால் பொதுமக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படவேண்டும் என்றும் தொடர்ந்து முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார்

இந்நோய் தொற்று தொடர்பாக ராமானந்த் தீர்த்த சுவமிகள் நினைவு தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் பங்கேற்று முகநூல் வழியாக பேசிய அவர் தடுப்பூசிக்கான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறினார் சில நிறுவனங்களின் தடுப்பூசி அடுத்த இரண்டு மாதங்களில் கிடைக்கும் என்றும் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் தடுப்பூசிகள் பெருமளவில் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்

முகக்கவசம் அணிதல் கைகளை அடிக்கடி கோப்பு போட்டு சுத்தமாக கழுவுதல் பொது இடங்களில் சமூக இடைவெளி பராமரித்தல் ஆகியவற்றின் முக்கியத்துவதையும் அவர் எடுத்துரைத்தார் இந்நோய் தொற்று மேலும் பரவாமல் இருக்க பொது இடங்களில் எச்சில் துப்பும் பழக்கத்தை பொது மக்கள் கைவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்தியா இலங்கை மாலத்தீவு ஆகிய நாடுகள் பங்கேற்ற கடல்சார் வணிக ாதுகாப்பில் ஒத்துழைப்பு தொடர்பான முத்தரப்பு கூட்டம் இலங்கை தலைநகர் கொழும்பில் நேற்று நடைபெற்றது இதில் இந்திய அரசு சார்பில் தேசிய பாதுகாப்பு ஆவோசகர் திரு அஜீத் தோவல் கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் இந்திய கடல்பகுதியில் கடல்சார் வணிகத்திற்கான சூழல் மற்றும் பாதுகாப்பு குறித்து விரிவாக விவாதித்தனர் கற்றுச்சூழல் மாசுவில் இருந்து கடல்பகுதியை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மனிதாபிமான உதவி பேரிடர்கால உதவி கூட்டு பயிற்சி ஒத்திகை ஆகியவை குறித்தும் இந்தக் கூட்டத்தில் கருத்து பரிமாற்றம் நடைபெற்றது ஈரானின் மூத்த அணு விஞ்ஞானி மோசென் ஃபக்ரிஸாதா படுகொலைக்கு பழிவாங்க போவதாக ஈரான் எச்சரிததுள்ளது இதுதொடர்பாக அந்நாட்டின் அதிபர் திரு ஹஸன் ரொஹானி விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் அணு விஞ்ஞானி படுகொலைக்கு இஸ்ரேல் மீது குற்றம் சாட்டினார்

எத்தியோப்பியாவின் வடக்கு டைகரே மாகாணத்தில் ராணுவ நடவடிக்கை முடிவுக்கு வந்துள்ளதாக அந்நாட்டின் பிரதமர் திரு அபி அகமத் தெரிவித்துள்ளார்

இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிஇன்று சிட்னியில் நடைபெறுகிறது மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் முதல் போட்டியில் வெற்றிபெற்று ஆஸ்திரேலியா முன்னிலை வகிக்கிறது